நாசிக்கில் உள்ள மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் டேங்கரில் ஏற்பட்ட கசிவு காரணமாக நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் கிடைப்பதில் பற்றாக்குறை ஏற்பட்டதால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதுகுறித்து உயர்நிலை விசாரணைக்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோதி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்டோர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்

நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுவது மருத்துவப் பயன்பாட்டிற்கான ஆக்சிஜன் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது பருவநிலை உச்சி மாநாடு நாளை தொடங்க உள்ளது

இரண்டு நாட்கள் காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாநாட்டின் கருபொருள் குறித்து நாளை உரையாற்ற உள்ளார்

இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

வாக்குபதிவு நடைபெறும் தொகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

சட்டப்பேரவைத் தேர்தலுக்காள வாக்கு எண்ணும் பணி தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொண்டார் வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ள வேண்டிய விரிவான நடைமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

மாநில அரசுகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கான கோவிஷீல்டு விலையை அதனை உற்பத்தி செய்யும் சீரம் நிறுவனம் அறிவித்துள்ளது

இதற்கிடையே கோவாக்சின் தடுப்பு மருந்து தொடர்பாள மூன்றாம் கட்ட பரிசோதனையின் இடைக்கால முடிவுகளை இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக்குழுமம் வெளியிட்டுள்ளது

எமது தில்லி செய்தி பிரிவு ஏற்பாடு செய்துள்ள இந்நிகழ்ச்சியில் நேயர்களின் சந்தேகங்களுக்கு மருத்துவ நிபுணர் டாக்டர் பல்பீர் சிங் பதிலளிக்க உள்ளார்

இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவா் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இராமபிரானின் வாழ்க்கை முறையை பின்பற்றி நடக்க வேண்டுமென்றும் குறிப்பிட்டுள்ளார் இராமபிரான் நல்லொழுக்கத்தின் அடையாளமாக விளங்கியதாகவும் அவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்க்கையில் நேர்மையையும் நல்லொழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டுமென்று மக்கள் குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளாா் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இராமபிரானின் வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடித்து மக்கள் கண்ணியமான வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார்